தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு இயக்கத்தை புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார்

அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார்

தமிழகத்தில் எங்கும் ஷெடியூல்ட் வகுப்பினருக்கு மயான பாதை மறுக்கப்படவில்லை என்று தமிழக அரசு கூறியுள்ளது இனி விரிவான செய்திகள் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு உடல் உறுதி இந்தியா இயக்கத்தை புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் அன்றாட வாழ்க்கையில் உடற்பயிற்சிக்கும் விளையாட்டிற்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நாட்டு மக்களிடம் விழிப்புணாவை ஏற்படுத்தும் வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்படுகிறது புதுதில்லியில் நடைபெறும் விழாவில் பிரதமர் கலந்துகொண்டு உடல் உறுதி இந்தியாவிற்கான உறுதிமொழியை செய்து வைக்கிறார் ஏற்கனவே கடந்த ஞாயிறு அன்று வானொலியில் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதம் திரு மோடி உடல் உறுதி இந்தியா திட்டம் குறித்து விரிவாக பேசியிருந்தார் நாட்டு மக்கள் அனைவரையும் உடல் உறுதியுடனும் ஆரோக்கியத்துடனும் பார்க்க தாம் விரும்புவதாகவும் அப்போது அவர் கூறியிருந்தார்

புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது

இந்திய பொருளாதாரத்தை ஐந்து ட்ரில்லியன் டாலர்கள் கொண்ட பொருளாதாரமாக உயர்த்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீராக பராமரிப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியிருக்கிறார்

நாட்டில் உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிக்கும் பணியின்போது

குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை பெற்றுத்தர நாடு முழுவதும் தடய அறிவியல் கல்லூரிகளை அதிப்படுத்துவது அவசியம் என்றும் அமைச்சர் கூறினார் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவை தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடம் ஆலோசனை கேட்டு திருத்தங்களை மேற்கொள்வது அவசியம் என்றும் திரு அமித் ஷா கூறினார் இன்றைய கால கட்டத்தில் சைபர் பாதுகாப்பு மிக அவசியம் என்றும் இதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் மத்திய உள்துறை இணையமைச்ச் திரு கிஷன் ரெட்டி கூறியிருக்கிறார்

வருங்காலங்களில் சைபர் பாதுகாப்பு துறையில் உலகில் இந்தியா முதன்மையான நாடாக விளங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு துக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எதிரான தேசிய அளவிலான விழிப்புணா்வு பிரச்சாரம் விரைவில் தொடங்கப்படும் என்று மத்திய குடிநீா் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வாரிய செயலர் திரு பரமேஸ்வரன் ஐயர் கூறியிருக்கிறார் மூன்று கட்டங்களாக இந்த பிரச்சாரம் நடத்தப்படும் என்றும் முதல்கட்டமாக தேசிய அளவிலாள பிரச்சாரமும் இரண்டாம் கட்டமாக ஒரு முறை பயன்படுத்தி துக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை அரசு நிறுவனங்கள் சேகரிக்கும் இயக்கமும் மூன்றாம் கட்டமாக தேங்கியுள்ள இத்தகைய பிளாஸ்டிக் கழிவுகளை மறுகழற்சி செய்யும் இயக்கமாக நடைபெறும் என்று அவர் கூறினார் பிரச்சாரத்தில் அனைத்து இந்த மத்திய கலந்துகொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஒருமுறை பயன்படுத்தி துக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் கழிவுகளை ஒழிக்க வேண்டும் என்று சுதந்திர தின உரையில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் தமிழகத்திற்கு காவிரி நீரை முறையாக பெற்றத் தரும் பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு உண்டு என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் தஞ்சாவூரில் நேற்று நடைபெற்ற காவிரி டெல்டா விவசாயிகள் கருத்தரங்கில் பேசிய அவர் இதே கருத்தை நாடாளுமன்றத்தில் திமுக வலியுறுத்தும் என்று கூறினார் காவிரியில் தண்ணீர் இல்லாத நேரத்தில் தூர்வாறும் பணிகளை தமிழக அரசு செய்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்

வழக்கறிஞர் சேமநல நிதிக்கு வழங்கப்பட்ட அரசு நிதியுதவி நான்கு கோடி ரூபாயிலிருந்து எட்டு கோடி ரூபாயாக மாநில அரசு உயர்த்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் ஷெடியூவ்ட் வகுப்பினருக்கு ளங்கும் மயானப்பாதை மறுக்கப்படவில்லை என்று மாநில அரசு கூறியுள்ளது வேலூர் மாவட்டம் நாராயணபுரம் கிராமத்தில் உயிரிழந்த ஷெடியூவ்ட் வகுப்பைச் சேர்ந்த ஒருவரின் சடலத்தை எடுத்துச் செல்ல வழி மறுக்கப்பட்டது தொடர்பான ஊடக செய்தியை தாமாக முன்வந்து வழக்காக பதிவு செய்து உயர்நீதிமன்றம் விசாரித்து வருகிறது நேற்று இந்த வழக்கு விசாரணையின்போது ஆஜரான அரசுத்தரப்பு வழக்கறிஞர் மயானத்திற்கு செல்லும் வழி ஆக்கிரமிக்கப்படவில்லை என்றும் அது தனியார் நிலம் என்றும் அந்த நிலத்தின் உரிமையாளர் மயானத்திற்கு தனது நிலத்தின் வழியாக செல்ல அனுமதி அளித்து வருவதாகவும் கூறினார் தமிழகத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் அதில் பயணிப்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற உத்தரவை போக்குவரத்து காலவ்துறையினா் முழுமையாக அமல்படுத்ததாது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது ஹெல்மெட் அணியாமல் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் எத்தனை போ உயிரிழந்தாா்கள் அதில் வாகன ஒட்டிகள் எத்தனை பேர் பயணித்தவர்கள் எத்தனை பேர் என்ற விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கு உத்தரவிட்டனா் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை தொடங்குவதற்கு முன்பே மழைநீர் வடிகால்களில் தூர்வாறும் பணிகளை முடிக்க மாநகராட்சி ஆணையர் திரு கோ பிரகாஷ் உக்தரவிட்டுள்ளார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து

உதகமண்டலம் ஏரி மாசு அடைவதை தடுக்க டீசல் படகுகளுக்கு பதிவாக பேட்டரி படகுகளை இயக்குவது குறித்து விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உதகமண்டலத்தில் வாகனம் நிறுத்தும் இடம் அமைப்பதற்காக ரேஸ் கோர்ஸ் க்கு சொந்தமான ஒன்று புள்ளி ஆறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதாள விசாரணை நடைபெற்றபோது இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் ரேஸ்கோ்ஸ் நிலம் வாகனம் நிறுத்தும் இடத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதால் அதற்கு பதிலாக நெடுகுளா பகுதியில் ரேஸ் கோர்ஸ் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் கொடைக்கம்பட்டி ஐக்ககோம்பை ஆகிய இடங்களை அரசுத் தேர்வு செய்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக நாட்டு வெடிகுண்டு தயாரித்தபோது எதிர்பாராதவிதமாக குண்டு வெடித்ததில் கூலி தொழிலாளர் ஒருவர் படுகாயமடைந்தார் அவருக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதையடுத்து வேறு சில பகுதிகளிலும் சட்டவிரோதமாக நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கப்படுகிறதா என்பது குறித்து காவல்துறையினா் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனா் இருவரி செய்திகள் அமெிக்க பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு மார்க் எக்ஸ்பர் இந்திய பாதுகாப்புத் துறை அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங்குடன் தொலைபேசியில் பேசினாா் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்வதற்கு முன்பு அந்நாடு பயங்கரவாதிகளின் புகலிடமாக இருக்காது என்பதை தாலிபான் உறுதிசெய்ய வேண்டும் என்று அமெரிக்க ராணுவ ஜெனரல் ஜோசப் டன்போர்டு கூறியிருக்கிறார்

ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் விலகுவது தொடர்பான பிரச்சினையில் முடிவெடுக்க காலதாமதமாவதால் பிரிட்டன் நாடாளுமன்றத்தை சிறிது காலம் முடக்கி வைக்கும் பிரதமா் திரு போரிஸ் ஜான்சனின் திட்டத்திற்கு ராணி இரண்டாம் எலிசபெத் ஒப்புதல் வழங்கியுள்ளார் கஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ரஷ்யா ஆதரவு தெரிவித்துள்ளது

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விநாயக சதுர்த்தியின்போது மாவட்ட நிர்வாகம் அனுமதித்த இடங்களில் மட்டுமே விநாயகர் சிலைகளை வைக்க வேண்டும் என்று சார் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார்